கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் குழாய்கள் அமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் மதுரையிலும் மைக்ரோ பிளான் அடிப்படையிலான காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வரும் நவம்பர் மாதம் வரை கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

இன்று

இதனையடுத்து

ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்காக ஆக்ஸிஜன் பொருத்தப்பட்ட பேட்டரியால் இயங்கும் ஊ்திகளின் செயல்பாட்டை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய டாக்டர் விஜயபாஸ்கர் தற்போது இந்த மருத்துவமனை ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார்

தொற்றை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் மற்றும் பரிசோதனைகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மதுரை தோப்பூரில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் குறித்து அமைச்ச் திரு உதயகுமாரும் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் ஆய்வு செய்தனர்

காமராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை கோடம்பாக்கம் அண்ணாநகர் பகுதிகளில் மாநகராட்சி நடத்தி வரும் மருத்துவ முகாம்களை ஆய்வு செய்த பின் பொதுமக்களுக்கு முகக்கவசும் கபகரக் குடிநீர் மற்றும் கையேடு ஆகியவற்றை அமைச்சர் வழங்கினார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வரும் நவம்பர் மாதம் வரை கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை வழங்கப்பட்ட அளவின்படி இந்தக் கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையின்றி துவரம் பருப்பு சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை இம்மாதமும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

மேலும் இம்மாதம் அரிசி பெற்றுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள கூடுதல் அரிசியையும் இம்மாததேம பெற்றுக் கொள்ளலாம் என்றும் திரு காமராஜ் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

வரும் கல்வியாண்டு முதல் மேல்நிலை கல்வியில் புதிய பாடத்திட்ட முறையினை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட ஆணை ரத்து செய்யப்படுவதாகவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீன் சந்தைகளில் தகுந்த சமூக இடைவெளியுடன் மீன் விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளையும் எடுத்துரைத்தார்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

தங்கமணி கூறியுள்ளார் இத்தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த திரு செந்தில் பாவாஜி வெளியிட்ட அறிக்கைக்கு மறுப்புத் தெரிவித்துள்ள மின்துறை அமைச்சர் ஊரடங்கு காலத்தில் மின்தடை என்ற சொல்லுக்கே அவசியம் எழவில்லை என்றும் மின்கட்டணத்தை செலுத்துவதற்கும் போதிய காலஅவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மிகைமின் உற்பத்தி செய்யும் அளவுக்கு அஇஅதிமுக அரசு தமிழகத்தை உயர்த்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் மின்அளவை கணக்கெடுப்பதில் உள்ள நடைமுறை சிரமங்களை கருத்தில் கொண்டு முதல் மாதத்தில் எடுக்கப்பட்ட கணக்கீட்டின்படியே அடுத்தடுத்த மாதங்களுக்கும் மின்கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறியுள்ள அமைச்சர் திரு தங்கமணி மாநில அரசுமீது பழிசுமத்தும் நோக்கிலேயே திட்டமிட்டு பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்

மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணா்வு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சிப் பகுதிகளில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் காய்ச்சல் மற்றும் ஆக்ஸிஜன் அளவு பரிசோதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கபகர குடிநீரும் வழங்கப்படுகிறது களப்பணியாள்கள் வீடுதோறும் சென்று காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்

நாகை மாவட்டம் கீழ்வேளுர் அருகே ஆத்தக்குடியில் குளம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஆயிரம் ஆண்டுகள் பழமைவாய்ந்த முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டது அங்கு கிடைத்த மேலும் சில பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினா் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகளுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்தைகளை தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதியான கல்வான் பள்ளத்தாக்குப் பகுதியிலிருந்து சீன படைகள் நகா்ந்து செல்வதாகவும் கூடாரங்களும் அகற்றப்பட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாரதீய ஜன சுங் நிறுவனரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான ஷியாமா பிரசுத் முக்ஜியின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு